ஏ போப்டே நியமிக்கப்பட்டுள்ளார்

நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார்

நரேந்திர மோடி சந்தித்து வர்த்தகம் முதலீடு மனித வள மேம்பாடு மற்றும் மக்கள் நிலையிலான தொடர்புகளை வலுப்படுத்துவதில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து கருத்துகளை பரிமாறிக் கொண்டார் சவுதி அரேபியாவின் சுற்றுச்சூழல் துறை தொழிலாளர் துறை மற்றும் எரிசக்தி துறை அமைச்சர்களையும் அவர் சந்தித்து பேசினார் சவுதி மன்னர் சல்மான் பின் அப்துல் அஜீஸ் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் ஆகியோரையும் பிரதமர் சந்திக்கிறார்

பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று ஜப்பானிய பாதுகாப்பு அமைச்சர் திரு டாரோ கோனோ வை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இருதரப்பு உறவுகள் மற்றும் பிராந்திய பாதுகாப்பு நிலவரங்கள் குறித்து பேசினார் ஹகிபீஸ் புயலால் ஜப்பானில் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு அவர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்து கொண்டார் பேங்காக் கில் வரும் நவம்பர் மாதம் நடைபெற உள்ள ஆசியான் நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாட்டில் ஜப்பானிய பாதுகாப்பு அமைச்சரை சந்திக்க தாம் ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இந்தியாவிற்கும் ஜப்பானுக்கும் இடையே நிலவும் வருமான பாதுகாப்பு உறவுகள் குறித்து திரு ராஜ்நாத் சிங் திருப்தி வெளியிட்டார்

நேற்று இக்குழுவினர் புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்ததும் ஜம்மு காஷ்மீர் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு இவர்கள் மேற்கொள்ளும் பயணம் பயனுள்ளதாக அமையும் என பிரதமர் நம்பிக்கை வெளியிட்டு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வருகையை ஒட்டி ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளது கார்ப்பரேட் சமூக பொறுப்புணர்வு துறையில் சிறப்பாக செயல்பட்ட கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் புதுடெல்லியில் நடைபெற்ற விழாவில் தேசிய சிஎஸ்ஆர் இன்று விருதுகளை வழங்கினார் சமூக நலப் பணிகளை கார்ப்பரேட் வர்த்தக கலாச்சாரத்தின் ஒருபகுதியாக மாற்ற வேண்டியதன் அவசியத்தை அவர் தமது உரையில் வலியுறுத்தினார் கார்ப்பரேட் நிறுவனங்கள் சமூக பொறுப்பு மற்றும் சுற்றுச் சூழல் பொறுப்புடன் செயல்பட்டுக் கொண்டே லாபகரமாகவும் செயல்பட முடியும் என்பதற்கு பல உதாரணங்கள் இருப்பதாக அவர் கூறினார்

பெருமளவில் லாபம் சட்டும் தொழிலதிபர்கள் மக்கள் பணத்தின் பொறுப்பாளர்களாகவே தங்களை கருதிக் கொள்ள வேண்டும் என மகாத்மா காந்தி கூறியிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார்

எளிதில் வர்த்தகம் புரிவதற்கு ஏற்ற நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் அதே வேளை அதன் பலன்கள் சமூகப் பொறுப்புணர்வு துறையிலும் பிரதிபலிக்க வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார்

ஏ போப்டே நியமிக்கப்பட்டுள்ளார் தற்போதைய தலைமை நீதிபதி திரு

ஏற்கனவே உள்ள நடைமுறையின் படி நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தமக்கு அடுத்த நிலையில் உள்ள மூத்த நீதிபதி திரு போப்டேயின் பெயரை தலைமை நீதிபதி பதவிக்கு பரிந்துரை செய்து கடந்த மாதம் மத்திய சட்டத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருந்தார்

போப்டே யை தலைமை நீதிபதியாக நியமிக்கும் உத்தரவில் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கையெழுத்திட்டதை தொடர்ந்து சட்டத்துறை அமைச்சகம் இந்த நியமனம் குறித்து அறிவிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது

முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்நவிஸ் இன்று மும்பையில் சாதாரண முறையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அதிகார பகிர்வு குறித்து சிவசேனாவுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிற போதிலும் தங்கள் தரப்பில் சிவசேனாவிற்கு உத்தேசம் எதுவும் இருந்து முன்வைக்கப்படவில்லை என்றார் சிவசேனாவும் இலாக்கா ஒதுக்கீடு குறித்து முறைப்படியான கோரிக்கை எதையும் முன்வைக்கவில்லை என்று தெரிவித்த அவர் இலாக்கா ஒதுக்கீட்டில் தகுதிக்கேற்ப முடிவெடுக்கப்படும் என்றார் தங்கள் தரப்பில் பிடிவாதப் போக்கு எதுவும் இல்லை என்றாலும் மகாராஷ்டிராவில் பிஜேபி தலைமையில் தான் புதிய அரசு அமையும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார் புதுவையில் அரசு அதிகாரிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒத்துழைப்பதில்லை என்று முதலமைச்சர் திரு

இன்று ஏம்பலம் தொகுதியில் பொதுமக்களுக்கான அரசின் மக்கள் குரல் குறைத் தீர்ப்பு நிகழ்ச்சியை தொடக்கி வைத்து பேசிய அவர் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு உரிமையும் அதிகாரமும் உள்ள நிலையிலும் வளர்ச்சி திட்டங்கள் தொடர்பான அரசின் கோப்புகளை அதிகாரிகள் பல கேள்விகளின் அடிப்படையில் திருப்பி அனுப்புவதால் திட்டங்கள் தாமதமாவதாக கூறினார் இன்றைய மக்கள் குறைத் தீர்ப்புக் கூட்டத்தில் அதிகாரிகள் உள்ள போதிலும் அரசுச் செயலர்கள் வரவில்லை என்றும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் குறிப்பிட்ட முதலமைச்சர் அரசுடன் ஒத்துழைக்க மறுக்கும் அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்

ரங்கசாமி புதுவைக்கு ரிசர்வ் வங்கியில் தனிக் கணக்கு தொடக்கியதே இதற்கு காரணம் என்றும் திரு நாராயணசாமி குற்றம் சாட்டினார் இது அல்லாது புதுவை துணைநிலை ஆளுநரும் அரசுத் திட்டங்களுக்கு தடை போடும் விதத்திலே செயல்பட்டு வருவதாகவும் ஏழைகளுக்கு இலவச அரிசிக்கு பதிலாக பணம் வழங்க துணைநிலை ஆளுநர் அறிவுறுத்தி இருப்பதே இதற்கு சான்றாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த எல்லா தடைகளையும் மீறி புதுவை அரசு மக்கள் நலத் திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டு தான் இருப்பதாகவும் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைத்தால் புதுச்சேரியை நாட்டின் முதல் மாநிலமாக உயர்த்தி விட முடியும் என்றும் முதலமைச்சர் கூறினார்

இலவச மனைப் பட்டா உட்பட பொதுமக்களின் எல்லா குறைகளும் தீர்க்கப்படும் என முதலமைச்சர் உறுதியளித்தார் விரைவிலேயே இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார் மணப்பாறை அருகே நடுக்காட்டுப்பட்டியில் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்த குழந்தை சுஜித் வில்சனின் மறைவிற்கு புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார் நீண்ட போராட்டங்களுக்கு பின்னரும் குழந்தையை மீட்க முடியாமல் போனது மிகுந்த சோகத்திற்கு உரியது என்று டுவிட்டர் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார் இதற்கிடையே ஏம்பலம் தொகுதியில் இன்று நடைபெற்ற மக்கள் குரல் நிகழ்ச்சியில் வேளாண் அமைச்சர் திரு

செயல்படாத ஆழ்துளை கிணறுகளை மூடாதவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இத்தகைய ஆழ்துளை கிணறுகள் குறித்து தகவல் கொடுப்பவர்களுக்கு பரிசு வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்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

அவர் இன்று புதுவையில் சாதாரண முறையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதை தெரிவித்தார் தமது முதல் மாத சம்பளத்தை நடுக்காட்டுப்பட்டியில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்ததால் உயிரிழந்த குழந்தை சுஜித்தின் குடும்பத்தினருக்கு வழங்க இருப்பதாக திரு ஜான்குமார் மேலும் கூறினார் இலங்கையை ஒட்டிய கடல்பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நகர்ந்து குமரிக்கடல் பகுதியில் வலுவான காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலைகொண்டுள்ளது இது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் பின்னர் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெறும் என்பதால் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும் வட மாவட்டங்களில் அனேக இடங்களிலும் மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட வட மாவட்டங்களில் வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

மீட்டரும் மழை பதிவாகியுள்ளது

மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு

ஏ போப்டே நியமிக்கப்பட்டுள்ளார் புதுவையில் அரசு அதிகாரிகள் அரசுடன் ஒத்துழைப்பதில்லை என்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் புதுவையில் பயன்படாத நிலையில் உள்ள ஆழ்துளை கிணறுகளை மூட அதிகாரிகளுக்கு அரசு உத்தரவிட்டுள்ளது